பாகிஸ்தான் செல்லும் நதிகளை தடுத்து இந்திய விவசாயிகளுக்கு பாசன வசதி செய்து தரப்படும் என்று பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார்

காங்கிரஸ் தலைவர் திருராகுல்காந்தி உச்சநீதிமன்றத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியுள்ளார் ஈரானின் அணுகக்தி ஒப்பந்தத்திற்கு உலக நாடுகளின் ஆதரவை சீனா கோரியுள்ளது

சுற்றில் மோதுகின்றன மக்களவைத்தேர்தலில் ஆறாம் கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

பல்வேறு முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களும் நட்சத்திர பேச்சாளர்களும் தேர்தல் நடைபெறவுள்ள பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி ஹரியானா மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார் குருஷேத்ராவில் இன்று பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இந்திய மண்ணிலிருந்து பாகிஸ்தானுக்கு செல்லும் ஆறுகள் இந்திய பகுதிக்குள் திருப்பிவிடப்பட்டு அந்த தண்ணீர் நமது விவசாயிகளின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றார் இதற்காக புதிய அணைகள் கட்டப்படும் என்று தெரிவித்த அவர் மக்களின் பாதுகாவலனாக இந்த கடமையை நிறைவேற்ற தாம் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார்

உலக அரங்கில் இந்தியாவை மாபெரும் சக்தியாக உருவாக்கவேண்டும் என தாம் விரும்புவதாகவும் அவர் கூறினார் இந்திய விமானப்படையின் விங் கமாண்டர் அபிநந்தன் வர்தமானை பாகிஸ்தானிலிருந்து விடுவித்தது இந்தியாவின் ராஜீய உறவுகளுக்கு கிடைத்த வெற்றி என்றும் அவர் தெரிவித்தார்

சிர்ஷாவில் பேசிய அவர் கடந்த ஐந்தாண்டுகளில் தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் பாடுபட்டதாக கூறினார் எல்லைப்பகுதியில் பாகிஸ்தானிலிருந்து வரும் பிரச்சினைகளை எதிர்கொள்ள உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா ஜார்கண்ட் மற்றும் மத்தியப்பிரதேச மாநிலங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி மத்தியப்பிரதேசத்தில் உள்ள பிந்து தொகுதியில் பேசியபோது நியாய் திட்டத்தை கொண்டுவரப்படும் என்று உறுதிபட தெரிவித்தார் இத்திட்டத்தின்கீழ் வழங்கப்படும் தொகை ஏழை எளியோர் இளைஞர்கள் மற்றும் வீரமரணமடைந்த ராணுவத்தினர் குடும்பத்தினரின் வங்கிக்கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என்றும் கூறினார் விவசாயிகளுக்கென தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்றும் பணமதிப்பிழப்பு மற்றும் ரஃபேல் ஒப்பந்தத்தின் காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை களைய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ராகுல்காந்தி கூறினார் பிரதமர் திரு நரேந்திரமோடி கடந்த ஐந்தாண்டுகளில் விவசாயிகளுக்கும் இளைஞர்களுக்கும் அநீதி இழைத்து விட்டதாக அவர் குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் கட்சி அவர்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தர பாடுபடும் என்றும் அவர் கூறினார்

ஆலம்கட்டில் அவர்பேசுகையில் பிஜேபி மக்களை பிரித்து ஆட்சி செய்யும் கொள்கையை கடைபிடித்து வருவதாக குற்றம் சாட்டினார் தாங்கள் அமைத்துள்ள கூட்டணி ஷெட்யூல்டு வகுப்பினரின் உரிமைகளை பெற்றுத்தரும் என்று அவர் கூறினார் சமாஜ்வாதிக்கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் பேசுகையில் சரக்கு மற்றும் சேவை வரி நாட்டில் வேலையில்லா திண்டாட்டத்தை ஏற்படுத்தியதாகவும் உழவர்களை கவலைக்குள்ளாக்கியிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார்

வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இடமாற்றம் செய்யப்படுவது வழக்கமான நடைமுறைதான் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரதா சாஹூ கூறியுள்ளார்

இது தொடர்பான அறிக்கை தேர்தல் ஆணையத்திடம் சுமர்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடத்துவது குறித்து தேர்தல் ஆணையம் தூன் முடிவெடுக்கும் என்றும் அவர் கூறினார் தேனிக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டுச் செல்லப்பட்டது தொடர்பாக திமுகவின் மனுவுக்கு உரிய விளக்கம் அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இதனிடையே திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில் வாக்கு எண்ணும் மையங்களில் உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களை முழுமையாக பாதுகாத்திட ஏதுவாக சிறப்பு தலைமை தேர்தல் அதிகாரி ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் துத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அஇஅதிமுக முன்னதாக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சிகள் தோல்வி பயத்தின் காரணமாக தேர்தல் ஆணையத்திதற்கு எதிராக புகார் தெரிவிப்பதாக கூறியுனார் ர்ஃபேல் ஒப்பந்தம் தொடர்பான தீர்ப்பு குறித்து தவறான கருத்துக்களை கூறியதாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி உச்சநீதிமன்றத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியுள்ளார் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி மீனாட்சி லேக்கி தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை முடித்து வைக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் ர்ஃபேல் பேர ஒப்பந்தம் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மீது திரு ராகுல்காந்தி சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார் இன்று உச்சநீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்த புதிய பிரமாணப் பத்திரத்தில் நாட்டின் உயரிய நீதிமன்றத்தின் மீது தாம் மிகுந்த மதிப்பு வைத்திருப்பதாகவும் நீதி நிர்வாகத்தை சீர்குலைக்கும் வகையில் தாம் எப்போதுமே எண்ணியதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் திருமதி மீனாட்சி லேக்கி தாக்கல் செய்திருந்த மனுவில் உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் திரு ராகுல்காந்தி கருத்து தெரிவித்திருந்ததாக குறிப்பிட்டிருந்தார் ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு அனைத்து நாடுகளும் ஒத்துழைப்பு தரவேண்டும் என்று சீனா கேட்டுக்கொண்டுள்ளது ஈரான் மீது அனுசக்தி பயன்பாடு தொடர்பாக அமெரிக்கா விதித்த தடையை அடுத்து யுரேனியம் எடுப்பதற்கு உலக நாடுகளின் ஆதரவு தேவை என கேட்டுக் கொண்டதையடுத்து சீனா இந்த கோரிக்கையை விடுத்துள்ளது சீனா பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மன் ரஷ்யா ஆகிய நாடுகளும் ஈரானின் கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன அமெரிக்கா யுரேனியம் மீது விதித்த கட்டுப்பாடுகளை பின்பற்றி அதன் உற்பத்தி மற்றும் வினியோகத்தை கட்டுப்படுத்தப்போவதாக ஈரான் அறிவித்திருந்தது ஈரானுடனான அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்துள்ள ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டிளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் அமெரிக்கா ஈரானுக்கு நெருக்கடி கொடுப்பதை ரஷ்யா ஏற்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் தற்போதைய சூழ்நிலையில் ஈரானுடனான அனுசக்தி ஒப்பந்தத்தை தொடர்வதை தவிர தங்களுக்கு வேறு வழியில்லை என்று அதிபர் பட்டின் கருதுவதாகவும் அவர் கூறியுள்ளார்

இன்று நண்பகல் அடையாளம் தெரியாத சிவர் இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும் இதுவரை எந்தவொரு தீவிரவாத அமைப்பும் இதற்கு பொறுப்பேற்கவில்லை என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர் இர்பான் அகமது முஷாபர் அகமது பலத்த காயமடைந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது இலங்கையில் உள்ள மதரஸாக்களை வரன்முறைப்படுத்துவதற்கான சட்டம் விரைவில் கொண்டுவரப்படும் என்றுஅந்நாட்டின் முஸ்லீம் மத விவகாரங்களுக்கான அமைச்சர் திரு அப்துல் ஹலீம் தெரிவித்துள்ளார்

முஸ்லீம்மத தலைவர்களுடன் இதுகுறித்து ஆலோசனை நடத்தி அடுத்துவரும் அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த சட்டத்திற்கான ஒப்புதல் பெறப்படும் என்று தெரிவித்தார் இலங்கையில் உள்ள பல்வேறு மதராஸாக்கள் வெளிநாடுகளிலிருந்து நிதிபுதவி பெற்றுவருவதாக தெரிவித்த அமைச்சர் அவைகளின் செயல்பாடுகள் வெளிப்படைத்தன்மையுடன் இருப்பதை உறுதிசெய்ய சுட்டரீதியாக மாற்றங்கள் கொண்டுவரப்படவேண்டும் என்று அவர் கூறினார் ஐபிஎல் பிளே ஆப் எலிமினேட்டர் சுற்றில் ஐதராபாத் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது விசாகப்பட்டினத்தில் இன்னும் சற்றுநேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற தில்லி அணி பந்துவீச தீர்மானித்தது இதில் வெற்றி பெறும் அணி நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இறுதிப்போட்டிக்கான இரண்டாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில்சென்னை அணியை எதிர்கொள்ளும்